ஏர் இந்தியா நிறுவனத்தை தனியார் மயமாக்குவது தொடர்பான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

புத்தாண்டையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

வானிலை ஆய்வு மைய தலைவர் டாக்டர்

புதுதில்லி போர் நினைவு சின்னத்தில் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய ராணுவ தலைமை தளபதியின் தலைமையில் ராணுவம் புதிய உயரங்களை எட்டும் என்று வாழ்த்தியுள்ளார் முப்படை சேவை தொடா்பான ஆலோசனைகளை பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு வழங்கும் முதன்மை ராணுவ ஆலோசகராக ஜெனரல் பிபின் ராவத் பணியாற்றுவார்

முப்படைகளின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றுள்ள ஜெனரல் பிபின் ராவத்திற்கு பல்வேறு தரப்பினர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர்

தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தமது வாழ்த்துச்செய்தியில் புத்தாண்டு விடியல் தமிழக மக்களுக்கு ஏராளமான மகிழ்ச்சி அமைதி நலம் முன்னேற்றம் செழிப்பை கொண்டுவர வாழ்த்தியுள்ளார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கும் வாழ்த்துச்செய்தியில் தடைகளை தகர்த்து வெற்றிபெற்று வளமான தமிழகத்தை படைத்திட வாழ்த்தியுள்ளார் புத்தாண்டு தினத்தில் அனைவரது வாழ்விலும் வசந்தம் அமைதி வளம் பெருகட்டும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார்

க ஸ்டாலின் விடுத்திருக்கும் வாழ்த்து செய்தியில் சமத்துவம் சகோதரத்துவம் சமூகநீதி மத சார்பின்மை மனிதநேய மாண்புகளை காக்க உறுதியேற்பதோடு அறம் சார்ந்த வாழ்க்கை கொண்ட சமூகத்தை படைக்க அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த புதிய ஆண்டு அனைவருக்கும் நன்மை பயக்கும் ஆண்டாக மலரட்டும் என்று வாழ்த்தியுள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் விடுத்திருக்கும் வாழ்த்துச்செய்தியில் மக்கள் அனைவருக்கும் அனைத்து நலன்களும் வளங்களும் கிடைக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு மலரட்டும் என்று வாழ்த்தியுள்ளார்

திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட மாநிலத்தின் அனைத்து திருக்கோவில்களிலும் அதிகாலையிலேயே கோவில்நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளன

அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் கேளிக்கை விடுதிகளிலும் உணவகங்களிலும் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கிழக்கு கடற்கரை பழைய மகாபலிபுரம் வண்டலூர் சாலையில் இருசக்கர வாகன மோட்டார் பந்தயங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எச்சரித்திருக்கிறார்

விஜயபாஸ்கர் இதனிடையே எவ்வித நிலைமையையும் சமாளிக்கும் வகையில் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் நாலுமாவடி கிராம ஊராட்சி தலைவர் பதவிக்கான மறுவாக்குப்பதிவு நாளை நடைபெறும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

தர்மபுரி மாவட்டம் பிலியனூர் அக்ரஹாரம் முனியப்ப சுவாமி திருக்கோவில் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்துகொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்